நோய்த்தொற்றிலிருந்து மீண்டு வருவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மத்திய சுகாதார துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

நாகை மாவட்டம் பொரவச்சேரி திருக்களாச்சேரி பகுதிகளில் கடைகள் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு ஓ

மணியன் தெரிவித்துள்ளார்

பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் இர் பான்கான் இன்று மும்பையில் காலமானார்

செயலகத்தில் இருந்து சென்னை தலைமை ஆட்சித்தலைவர்கள் உடன் காணொலி மூலம் கலந்தாலோசனை மேற்கொண்ட அவர் நோய்தொற்றை முழுமையாக தடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்

கோவிட் தொற்று தீவிரத்தின் அடிப்படையில் தற்போது மாநிலத்தில் சிவப்பு ஆரஞ்சு பச்சை என்று மூன்று வண்ண பகுதிகளாக மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டுள்ள நிலையில் நோய் தொற்றில்லா பச்சை மண்டலங்களில் படிப்படியாக தொழில் தொடங்க அரசின் அனுமதியை பெற்று ஒப்புதல் வழங்கலாம் என்றும் கூறினார் ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்துள்ள சிமெண்ட் சர்க்கரை ஆலை எ

கு தொழிற்சாலைகள் ஜவ்வரிசி ஆலைகள் மருத்துவ உபகரணங்களை உற்பத்தி செய்யும் ஆலைகள் உள்ளிட்டகை்கு உரிய அனுமதிகளை ஆட்சியர் வழங்கலாம் என்றார் இருப்பினும் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் கண்டிப்பாக இதனை அனுமதிக்க கூடாது என்றும் அவர் தெரிவித்தார்

இவர்களுக்கு மாற்றாக குடும்பத்தில் தகுதியான ஒருவருக்கு வேலை வழங்கலாம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் அம்மா உணவகங்களில் தரமான உணவு வழங்கப்படுகிறதா என்பதை ஆட்சியர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும அவர் கேட்டுக்கொண்டார் இக்கூட்டத்தில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் திரு

வேலுமணி டாக்டர்

விஜயபாஸ்கர் திரு

செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டம் மொடச்சூர் வெள்ளங்கோவில் ஊராட்சியில் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் தூய்மை பணியாளர்களுக்கு மருத்துவ காப்பீடு மற்றும் அத்யாவசிய மளிகைபொருட்களை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் இன்று வழங்கினார்

நோய் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கையில் சென்னை முதலிடத்தில் உள்ளது

இதனிடையே பிளாஸ்மா சிகிச்சை முறை ஆய்வுக்கும் பரிசோதனை ரீதியில் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் இந்த சிகிச்சை முறை உரிய நெறிமுறைகளுக்கு ஏற்ப பின்பற்றப்படாவிட்டால் அது அபாயகரமாக முடியும் என்றும் அது எச்சரித்துள்ளது

ஓ

மணியன் தெரிவித்துள்ளார்

இருப்பினும் இவ்விரு பகுதிகளிலும் மருத்துவ முகாம்கள் மூலம் நோய் தொற்று கண்டறியும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றார்

இருப்பினும் இதுதொடர்பாக அதிகாரிகளுடன் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டு நுழைவுத்தேதிகள் போன்ற அனைத்து அம்சங்களையும் கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது

திருநெல்வேலியில் கோவிட் தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள தீயணைப்பு துறை வீரர்களுக்கு தனியார் தன்னார்வ அமைப்பு சார்பில் முழு கவச உடை வழங்கப்பட்டது

பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் இர் பான்கான் பெருங்குடல் புற்றுநோய் காரணமாக இன்று மும்பையில் காலமானார்

கடந்த இரண்டரை ஆண்டுகளாகஇந்நோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த அவரின் உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து நேற்று மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார்

மக்பூல் பிக்கூ உள்ளிட்ட ஹிந்தி திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார் அன்னாரின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்த மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் இர்

பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் அமிதாப் பச்சன் உள்ளிட்ட ஏராளமானோர் அவரது மறைவிந்கு இரங்கல் தெரிவித்துக் கொண்டுள்ளனர்